சேலம் உருக்காலை தனியார்மயமாக்கப்பட உள்ளதாக மத்திய எஃகுத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் தேசிய அணைகள் பாதுகாப்பு மசோதாவிலிருந்து தமிழக அணைகளுக்கு விலக்களிக்குமாறு மாநில அரசு மத்திய அரசிடம் வலியுறுத்தியுள்ளது சையது மோடி சா்வதேச பேட்மிண்டன் போட்டி லக்னோவில் இன்று தொடங்குகிறது

இதில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் உரையாற்றுகிறார் நாடாளுமன்றத்தின் வரவாற்றுச் சிறப்புகளை எடுத்துரைக்கும் டிஜிட்டல் கண்காட்சியையும் குடியரசுத் தலைவர் திறந்து வைக்கிறார் இந்த நிகழ்ச்சி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் வழக்கமான நடவடிக்கைகள் இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு தொடங்கும்

அரசியல் சுட்ட நிர்ணய சபை ஏற்றுக் கொண்டதை நினைவுகூரும் வகையில் நாடு முழுவதும் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மஹாராஷ்ட்ர சட்டப்பேரவையில் திரு தேவேந்திர பட்நவிஸ் தலைமையிலாள அரசு மீது உடனடியாக நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த உத்தரவிடக்கோரி சிவசேனா உள்ளிட்ட கட்சிகள் தாக்கல் செய்துள்ள மனு மீது உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்க உள்ளது

இதனிடையே சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் கட்சிகளின் சட்டமன்ற உறுப்பினர்கள் மும்பயில் நேற்று ஒரே இடத்தில் கூடி சுட்டப்பேரவையில் திரு தேவேந்திர பட்நவிஸ் அரசுக்கு எதிராக வாக்களிப்பது என ஒருமனதாக முடிவு செய்தனர்

முன்னதாக சிவசேனா உள்ளிட்ட மூன்று கட்சிகளின் தலைவர்களும் ஆளுநர் மாளிகைக்குச் சென்று திரு தேவேந்திர பட்நவிஸ் தலைமையிலான பிஜேபி அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோல்வியடைந்தால் புதிய ஆட்சியமைக்க தங்களுக்கு அழைப்பு விடுக்கக் கோரி மனு ஒன்றை அளித்துள்ளனர் இந்தியா எதிர்கொள்ளும் எதிர்கால சவால்களை சமாளிப்பதற்கான திட்டங்களில் கவனம் செலுத்தமாறு இந்திய விமானப்படையினரை பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் கேட்டுக் கொண்டுள்ளார் புதுதில்லியில் விமானப்படை உயர் அதிகாரிகளின் இரண்டுநாள் மாநாட்டை தொடங்கி வைத்துப் பேசிய அவர் இந்தியாவை மிகவும் பாதுகாப்பான நாடாக பாதுகாத்து வருவதுடன் போர்த்திறன்மிக்க படையாகத் திகழும் விமானப்படையின் அனைத்து வீரர்களுக்கும் தமது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டார் இந்திய விமானப்படை விண்வெளியில் உண்மையான ஆதிக்கம் கொண்ட படையாக படிப்படியாக வளர்ந்து வருகிறது என்று குறிப்பிட்ட திரு ராஜ்நாத்சிங் விமானப்படையின் திறனை மேலும் அதிகரிக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார் ரானுவத் தளவாடங்களை உள்நாட்டிலேயே அதிகளவில் உற்பத்தி செய்வதோடு ரானுவத்திற்குத் தேவையான வன்பொருட்கள் இறக்குமதியைக் குறைப்பதன் மூலம் இந்தியா தனது பாதுகாப்பு வலிமையை அதிகரித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார்

சேலம் உருக்காலை தனியார்மயமாக்கப்பட உள்ளதாக மத்திய எஃகுத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார்

சேலம் உருக்காலையின் நூறு சதவீதப் பங்குகளை தனியாருக்கு விற்பளை செய்வதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டுள்ளதாகக் கூறியுள்ளார் மேலும் கடந்த ஜூலை மாதத்தில் உலகளாவிய நிறுவனங்களிலிருந்து பெறப்பட்ட விண்ணப்பங்கள் செப்டம்பர் மாதம் பரிசீலிக்கப்பட்டு அடுத்தகட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் உருக்காலை தொழிலில் அனுபவம் உள்ள தனியார் நிறுவனங்களின் முதலீடும் தொழில்நுட்பமும் சேலம் உருக்காலையில் அதிகப்படுத்தப்பட்டால் வேலை வாய்ப்புகள் உருவாவதோடு சிறுகுறு தொழிற்சாலைகளும் அதிகரிக்கும் என்றும் அந்த பதிலில் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன்மூலம் தமிழகத்தின் தொழிற்திறனும் வளர்ச்சியும் மேம்படும் என்றும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் தேசிய அணைகள் பாதுகாப்பு மசோதாவிலிருந்து தமிழக அணைகளுக்கு விலக்களிக்குமாறு தமிழக அரசு மத்திய அரசிடம் வலியுறுத்தியுள்ளது மாநில அமைச்சர்கள் திரு பி தங்கமணி திரு டி ஜெயக்குமார் மற்றும் அஇஅதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புதுதில்லியில் நேற்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு கஜேந்திரசிங் ஷெகாவத் ஆகியோரை சந்தித்து இதுதொடர்பான மலு ஒன்றை அளித்துள்ளனர் அணை பாதுகாப்பு மசோதாவில் தமிழக நலன்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அம்சங்கள் இடம் பெற்றள்ளதால் இந்த மசோதாவை திரும்பப் பெற வேண்டும் எனவும் அந்த மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு கஜேந்திரசிங் ஷெகாவத் முல்லைப்பெரியாறு அணை தொடர்ந்து தமிழகத்தின் முழு கட்டுப்பாட்டிலேயே இருக்கும் என்று கூறியுள்ளார் அணையின் உரிமை அதன் வழக்கமான செயல்பாடு பராமரிப்பு மற்றும் தமிழகத்திற்கான தண்ணீர் உரிமை போன்றவற்றில் தற்போதுள்ள நிலையே தொடரும் என்றும் இந்த விவகாரத்தில் அணை பாதுகாப்பு மசோதாவால் எந்த மாற்றமும் ஏற்படாது என்றும் அவர் தெரிவித்தார் தமிழக மின் உற்பத்தி திட்டங்களுக்கான சுற்றுச்சூழல் அனுமதியை விரைந்து வழங்குமாறு தமிழக அரசு மத்திய அரசைக் கேட்டுக் கொண்டுள்ளது மாநில அமைச்சர்கள் திரு தங்கமணி திரு ஜெயக்குமார் உள்ளிட்டோர் புதுதில்லியில் நேற்று மத்திய சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகரை சந்தித்து இந்தக் கோரிக்கையை விடுத்தனர் மத்திய எரிசக்தித்துறை அமைச்சர் திரு ஆர் கே சிங்கையும் அமைச்சர்கள் சந்தித்து தமிழக மின்திட்டங்கள் குறித்து பேசினர் மேலும் நிலக்கரித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷியையும் இவர்கள் சந்தித்து தமிழக அனல்மின் திட்டங்களுக்கு கூடுதலாக நிலக்கரி ஒதுக்கீடு செய்யுமாறு கோரிக்கை விடுத்தனர் மத்திய ரசாயன உரத்துறை அமைச்சர் திரு சதானந்த கவுடாவையும் தமிழக அமைச்சர்கள் சந்தித்து மாநிலத்திற்கான யூரியா ஒதுக்கீட்டை அதிகரிக்குமாறு கேட்டுக் கொண்டனர் நிதியமைச்சர் திருமதி நிர்மவா சீதாராமனையும் தமிழக அமைச்சர்கள் சந்தித்து பேசியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊரகப்பகுதிகளில் தூய்மைப் பணிகளை சிறப்பாக மேற்கொண்டதற்காக தூத்துக்குடி மாவட்டம் அகில இந்திய அளவில் ஏழாவது இடத்தைப் பெற்று ஸ்வச் சர்வேக்ஷாள் கிராமின் விருதைப் பெற்றுள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் திரு சந்தீப் நந்தூரி தெரிவித்துள்ளார்

மும்பை தாக்குதல் தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது

இருவரிச்செய்திகள் மியான்மர் நாட்டில் ரசாயன ஆயுதங்கள் பெருமளவு பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்கா குற்றம் சாட்டயுள்ளது இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் எந்த செயலிலும் இவங்கை அரசு ஈடுபடாது என அந்நாட்டு அதிபர் திரு கோத்தபய ராஜபக்சே தெரிவித்துள்ளார்

சென்னை பாலவாக்கம் சோழன்நகர் திட்டப்பகுதியில் குடிசைமாற்று வாரியத்தால் மேம்படுத்தப்பட்ட வீட்டுமனை ஒதுக்கீட்டுதாரர்களுக்கு நில உரிமை மாற்ற கிரயப்பத்திரம் நாளை மறுநாள் சென்னை மந்தைவெளியில் உள்ள குடிசைமாற்று வாரிய அலுவலகத்தில் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய பொதுத்துறை நிறுவனமான பாரத் பெட்ரோலியம் நிறுவனம் அரசின் தனியார்மயமாக்கப்படுவதை எதிர்த்து அந்நிறுவனத்தின் ஊழியர்கள் தமிழகத்தில் நடத்தவிருந்த வேலை நிறுத்தத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது விளையாட்டுச்செய்தி சையது மோடி சா்வதேச பேட்மிண்டன் போட்டி லக்னோவில் இன்று தொடங்குகிறது இந்தியாவின் சா்பில் பிரணாய் பூரீகாந்த் காஷ்யப் சவ்ரப் வர்மா சாய் பிரனீத் சமீர் வர்மா லக்ஷயா சென் முக்தா அக்ரே ஆகியோர் பங்கேற்கின்றனர்